சிதம்பரத்திடம் அமலாக்க இயக்ககம் மீண்டும் விசாரணை நடத்தியது

ஏர்செல் மேக்சிஸ் நிதி மோசடி வழக்கில் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு ப சிதம்பரத்திடம் அமலாக்க இயக்ககம் இன்று மீண்டும் விசாரணை நடத்தியுள்ளது நிதி மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் அவரது வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டதாக அரசு வட்டாரங்கள் தெரிவித்தன திரு ப சிதம்பரத்தின் மகன் கார்த்தி சிதம்பரத்திடமும் அமலாக்க இயக்ககம் இரண்டு முறை விசாரணை நடத்தியுள்ளது

லண்டனில் ஆர் எஸ் எஸ் க்கு எதிராக கருத்து தெரிவித்த காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று பிஜேபி கோரியுள்ளது திரு ராகுல் காந்தி வாக்கு வங்கி அரசியல் நடத்துவதாக புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபி செய்தி தொடர்பாளர் திரு சம்பித் பத்ரா தெரிவித்தார் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கும் பிஜேபிக்கும் அதிகரித்து வரும் செல்வாக்கு காரணமாக திரு ராகுல் காந்தி விரக்தியடைந்திருப்பதாக தெரிகிறது என்றும் அவர் கூறினார் காங்கிரஸ் தலைவர் பக்குவம் இல்லாதவராகவும் நாட்டை புரிந்து கொள்ளாதவராகவும் இருக்கிறார் என திரு பத்ரா குறை கூறினார்

வாக்காளர்கள் தங்களின் அரசியல் பிரதிநிதிகளை தரவரிசைபடுத்தவும் ஆய்வு செய்யவும் பயன்படுகின்ற செயலி ஒன்றை முன்னாள் குடியரசு தலைவர் திரு பிரணாப் முகர்ஜி இன்று அறிமுகம் செய்தார் நேத்தா ஆப் எனப்படும் இந்த செயலி தலைவர்களின் அரசியல் பொறுப்புணர்வையும் வெளிப்படை தன்மையையும் சீர்தூக்கி பார்ப்பதாக இருக்கும் புதுதில்லியில் இந்த செயலியை அறிமுகம் செய்து பேசிய திரு பிரணாப் முகர்ஜி வாக்காளர்களுக்கு தகவல்களை அளிக்காமல் நல்ல தலைவர்கள் இல்லாமல் பொறுப்புணர்வை அறியாமல் முழுமையான வெளிப்படை தன்மை இல்லாமல் நல்ல ஜனநாயகம் செயல்பட முடியாது என்றார் அரசியல் தலைவர்களை நேர்மையாக வாக்காளர்கள் தரவரிசைபடுத்துவதை உறுதி செய்ய செயற்கை நுண்ணறிவு ஒரு நேர ரகசிய குறியீடு ஆதார் எண்கள் ஆகியவற்றை இந்த செயலியில் இணைத்து பயன்படுத்தப்படுகிறது இந்த செயலி ஆண்ட்ராய்டு செல்பேசி ஐ ஒ எஸ் வெப் ஆகியவற்றில் நேத்தா செயலி கிடைக்கும் நாட்டிலுள்ள பல்வேறு விமான நிலையங்களில் பழங்குடி மக்களின் உற்பத்தி பொருட்களுக்கான அங்காடிகளை திறப்பதற்கு இந்திய விமான நிலையங்கள் ஆணையம் இடம் ஒதுக்கியுள்ளது கோயம்மூத்தூர் அகமதாபாத் உதய்பூர் கொல்கத்தா டேராடுன் வாராணாசி புனே கோவா லக்னோ அமிர்தசரஸ் காங்டாக் ஆகிய விமான நிலையங்களில் இடங்கள் ஒதுக்கப்பட்டிருப்பதாக பழங்குடி மக்கள் கூட்டுறவு சந்தை மேம்பாட்டு இணையத்தின் அதிகாரபூர்வ செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது பழங்குடி மக்கள் உற்பத்தி செய்யும் பொருட்களை சந்தைபடுத்தவும் பிரபலபடுத்தவும் விமான நிலைய அங்காடிகள் நல்லதொரு வாய்ப்பாக இருக்கும் என்று அதில் கூறப்பட்டுள்ளது

இரண்டு நாள் நடைபெறும் உச்சிமாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பங்கேற்கிறார் புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு துறை அமைச்சக கிழக்கு பிரிவு செயலாளர் திருமதி ப்ரீத்தி சரண் இதனை தெரிவித்தார் இந்த உச்சிமாநாட்டில் பயங்கரவாத எதிர்ப்பு குறித்து விவாதிக்கப்படும் என்று அவர் கூறினார் இந்த அமைப்பின் உறுப்பு நாடுகளை சேர்ந்த தலைவர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி தனித்தனியாக இருதரப்பு விஷயங்கள் குறித்து விவாதிப்பார் என்றும் அவர் தெரிவித்தார் பல்வேறு துறைகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்ப்பதாகவும் அவர் கூறினார் உச்சிமாநாட்டின் இறுதியில் பிம்ஸ்டெக்கின் அமைப்பின் எதிர்கால திட்டம் குறித்த பிரகடனம் வெளியிடப்படும் என்றும் திருமதி ப்ரீத்தி சரண் தெரிவித்தார் நமது முன்னோர்கள் நாட்டுக்கு வழங்கிய கலாச்சாரம் மரபுகள் மற்றும் பாரம்பரிய மாண்புகளை மீண்டும் கொண்டுவருவது அவசியம் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு வலியுறுத்தியுள்ளார் விசாகப்பட்டிணத்தில் இன்று பாபா அணு ஆராய்ச்சி மையம் மற்றும் ஹோமிபாபா புற்று நோய் மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் பேராசிரியர்கள் ஊழியர்களுடன் அவர் கலந்துரையாடினார் பருவநிலை மாற்றங்களாலும் நவீன தொழில்நுட்பங்களின் பயன்பாடு இல்லாததாலும் விவசாயம் லாபகரமாக இல்லாததால் விவசாயிகளுக்கு ஏற்பட்டுள்ள நிலை குறித்து அவர் கவலை தெரிவித்தார் கர்நாடகா மாநிலத்தில் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளினால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள குடகு மாவட்டத்தில் மறுகட்டுமான பணிகளுக்கு அனைத்து உதவிகளும் செய்யப்படும் என பாதுகாப்பு அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் உறுதியளித்துள்ளார் பேரிடர் நிவாரண நிதியத்தின் வழிகாட்டுதல் நெறிமுறைகள்படி மத்திய அரசின் உதவி வழங்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் இம்மாவட்டத்தில் அடிப்படை கட்டமைப்புகளை மேம்படுத்த பிரதமர் உள்துறை அமைச்சர் ஆகியோரிடமும் மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரியிடமும் பேசவிருப்பதாக அவர் கூறினார் குடகு மாவட்ட தலைநகர் மடக்கேரியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய பாதுகாப்பு அமைச்சர் தமது பங்காக நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ஒரு கோடி ரூபாய் வழங்குவதாக தெரிவித்தார் மலைப் பகுதியில் சாலை அமைப்பதற்கு மாநில நிர்வாகத்திற்கு ஆலோசனை வழங்க ராணுவத்தின் எல்லைப்பகுதி சாலைகள் அமைப்பு பிரிவை அனுப்பப்படும் என்றும் அவர் கூறினார் முன்னதாக குஷால்நகர் மடப்புறா ஆகிய இடங்களுக்கு சென்று வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளால் பாதிக்கப்பட்ட மக்களுடன் அவர் கலந்துரையாடினார் ஏர் இந்தியா விமானங்களில் பணிபுரியும் பெண் ஊழியர்களின் கௌரவம் குறித்து சக ஆண் ஊழியர்களுக்கு அறிவுறுத்த வேண்டும் என்று மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு துறை அமைச்சர் திருமதி மேனகா காந்தி வலியுறுத்தியுள்ளார் ஏர் இந்தியா நிறுவனத்தில் ஏற்படும் பாலியல் தொந்தரவுகள் குறித்த வழக்குகள் பற்றி விமான போக்குவரத்து அமைச்சகம் அரசு ஊழியர்கள் நலன் மற்றும் பயிற்சி துறையின் அதிகாரிகளுடன் இன்று புதுதில்லியில் இன்று அவர் ஆய்வு செய்தார்

நியாயமான குறைகளை தெரிவித்துள்ள பெண்களுக்கு முறையான நிர்வாக மற்றும் சுட்டரீதியான தீர்வுகள் கிடைக்கும் வகையில் இந்த புகார் குழுக்கள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் உத்தரவிட்டார் பெண் ஊழியர்கள் அச்சுறுத்தப்படுவதாக அல்லது பாதுகாப்பற்ற நிலையில் இருப்பதாக உணராமல் இருக்கும் வகையில் ஏர் இந்தியா மற்றும் தனியார் விமான போக்குவரத்து நிறுவனங்கள் ஆண் ஊழியர்களுக்கு அறிவுரைகள் வழங்க வேண்டும் என்று திருமதி மேனகா காந்தி கேட்டுக்கொண்டார்

அதுல்குமார் ராய் எமது லக்னோ செய்தியாளரிடம் தெரிவித்தார் பிரேசில் நாட்டுக்கு அருகே பெரு நாட்டின் எல்லைப் பகுதியில் இன்று சக்திவாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது

சேதம் ஏதும் ஏற்பட்டதாக தகவல் இல்லை இலங்கை யாழ்பாணத்தில் உள்ள நல்லூர் கந்தசாமி கோவில் ஆண்டு திருவிழா உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் உள்ள ஆயிரக்கணக்கான இந்துசமய யாத்திரிகர்களை கவர்ந்துள்ளது இருபத்தி ஐந்து நாட்கள் நடைபெறும் இந்த விழாவில் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை அம்மனை இந்து சமயத்தை சேர்ந்த ஆயிரக்கணக்கான தமிழர்கள் வழிபடுவார்கள்

டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ரோகன் போபண்ணா திவிஜி சரண் இணை தங்கப் பதக்கம் வென்றது

மகளிர் கபடி இறுதிப்போட்டியில் ஈரானிடம் தோல்வியடைந்த இந்திய அணிக்கு வெள்ளிப் பதக்கம் கிடைத்தது

இரண்டு துடுப்புகளை பயன்படுத்தும் இலகுரக படகு போட்டியில் ரோஹித் குமாரும் பகவான் சிங்கிம் இரண்டு வெண்கலப் பதக்கங்களை வென்றனர்